கஜா புயலையடுத்து காரைக்காலுக்கு அறிவிக்கப்பட்ட நீவாரண உதவியை புதுவை அரசு மறுபரிசிலனை செய்து கூடுதலாக வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது புதுவையில் அடுத்தாண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததை வாக்காளர்கள் சரிப்பார்ப்பதற்கான நடைமுறை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கந்தவேலு தெரிவித்துள்ளார் தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து தமிழகத்தின் உள்பகுதிகளில் தற்போது நிலை கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய இந்த மையத்தின் துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்தர் இது வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக் கூடும் என்று தெரிவித்தார்

புதுவை விழுப்புரம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக் கூடும் என்றும் அவர் தெரிவித்தார்

பாலச்சந்தர் கூறினார்

தமிழகத்தில் மழை நீடிக்கும் என்றும் அவர் கூறினார்

புதுவையில் பல்வேறு தாழ்வான பகுதிகளில் நீர்தேங்கி போக்குவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது

புதுவையில் மழையால் பாதிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் கம்பன் நகர் மற்றும் பூமியான்பேட் பகுதிகளை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று நேரில் பார்வையிட்டார் மழை நீர் தேங்கியுள்ள பகுதிகளில் இருந்து மோட்டர் பம்புகள் மூலம் தண்ணீரை அகற்றுமாறு அவர் அதிகாரிகளை பணித்துள்ளார் புதுவையில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவ அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார் அதிக வெள்ளத்தால் பாதிக்கப்படும் மக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இவ்வாண்டு மழைக் காலம் துவங்குவதற்கு முன்பே போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதை அடுத்து பாதிப்பு அதிகம் இருக்காது என்று எதிர்ப்பார்க்கப்படுகிறது சுத்தப்படுத்தப்பட்டுள்ளதால் மழை நீர் தேங்காமல் செல்கிறது நீர் நிலைகளும் தூர்வாரப்பட்டு இருப்பதால் இவ்வாண்டு வெள்ளப் பாதிப்பு அதிகம் இருக்காது என்றும் எதிர்ப்பார்க்கப்படுகிறது

புயல் பாதிப்பு குறித்த விரிவான மனு ஒன்றை பிரதமரிடம் தாம் அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார் தமது கோரிக்கைகளை கேட்ட பிரதமர் புயல் பாதித்த மாவட்டங்களை பார்வையிட்டு மதிப்பீடு செய்ய விரைவில் மத்திய குழுவை அனுப்புவதாக கூறியதாகவும் திரு பழனிசாமி தெரிவித்தார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வாழ்வாதரத்தை இழந்தோருக்கு நிவாரணம் மழையால் சேதடைந்த குடிசைகள் மற்றும் வீடுகளுக்கான நிவாரணம் கால்நடை உயிரிழப்புக்கான நிவாரணம் மற்றும் பயிர் சேதம் உட்பட இதர வேளாண் பொருட்கள் சேதாரங்கள் ஆகியவைக்கு உடனடியாக நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்றும் தாம் கேட்டுக் கொண்டதாக அவர் தெரிவித்தார் தமது கோரிக்கைகளை கேட்ட பிரதமர் தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழகத்திற்கு செய்வதாக உறுதியளித்து இருப்பதாகவும் அவர் கூறினார்

பழனிசாமி தெரிவித்தார் காரைக்காலுக்கு அறிவிக்கப்பட்ட கஜா புயல் நிவாரண உதவியை புதுவை அரசு மறுபரிசிலனை செய்து கூடுதலாக வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் பாதித்த காரைக்கால் தொகுதிக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி சென்று பார்த்து ஒரு கண் துடைப்பே என குற்றம் சாட்னார் காரைக்கால் பகுதியை புயல் பாதித்த பகுதியாக அறிவிக்க புதுவை அரசு தவறிவிட்டதாகவும் அவர் கூறினார்

அன்பழகன் கூறினார்

தமிழ்நாட்டில் புயல் பாதித்த பகுதிகளை அம்மாநில ஆளுநர் பார்வையிடுவதை சுட்டிக்காட்டிய திரு அன்பழகன் புதுவை துணைநிலை ஆளுநர் புயல் பாதித்த காரைக்கால் பகுதிக்கு செல்லாததை குறை கூறினார் முதலமைச்சருடனான கருத்து வேறுபாடுகளை பின்தள்ளி காரைக்கால் பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டு மத்திய உதவி பெற துணைநிலை ஆளுநர் முயற்சிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் நாடு முழுவதும் தேசிய மீனவர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் மீனவர் நலனுக்காக புதுவை அரசு எதுவும் செய்யவில்லை என்றும் திரு அன்பழகன் குற்றம் சாட்டினார் மீன்பிடித் தடைக்காலத்தில் நிவாரணம் கிடைக்காமல் விடுபட்ட மீனவர்களுக்கு இன்னும் நிதியுதவி வழங்கப்படவில்லை என்றார் அவர் புதுவையில் அடுத்தாண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை வாக்காளர்கள் சரிபார்ப்பதற்கான முறை அனைத்து வாக்குச் சாவடிகளிலும் அறிமுகப்படுத்தப்படும் என்று புதுவை தலைமை தேர்தல் அதிகாரி திரு

கந்தவேலு தெரிவித்துள்ளார்

இந்த புதிய முறை குறித்து மக்களிடையேயும் அரசியல் கட்சிகளிடையேயும் நிலவும் சந்தேகங்களைப் போக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

எதிர்வரும் நாடாளுமன்றம் மற்றும் சட்ட பேரவைத் தேர்தல்களில் மின்னணு ஒட்டுப்பதிவு எந்திரங்களுக்கு பதிலாக பழைய வாக்குச்சிட்டு முறையையே பயன்படுத்த வேண்டும் என்ற பொதுநல மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது

ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு ஒன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடுகள் நடக்கக்கூடும் என நைபூமி என்ற தொண்டு நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்திருந்த பொதுநல மனுவை விசாரித்த இந்த அமர்வு அதை தள்ளுபடி செய்தது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை மகா தீபத்திருவிழா நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது

விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பஞ்ச ரதங்களின் தேரோட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது

இந்த தீபத் திருநாளையொட்டி மாவட்ட நிர்வாகம் கோவில் நிர்வாகம் மற்றும் செய்துள்ளன காவல்துறையும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை திருவண்ணாமலைக்கு புதுவை தமிழக பகுதிகளில் இருந்து நாளை சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன

இதை தமிழகத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும்

நாட்டின் தென்மேற்கு கடல் பகுதியில் வர்த்தக கப்பல்களுக்கு என தனிப்பாதை அமைக்க மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகம் திட்டமிட்டு இருப்பது வரவேற்கத்தக்கது என்று தேசிய மீனவர் பேரவை கூறியுள்ளது இதனால் மீன்பிடி விசைப்படகுகள் மீது வர்த்தக கப்பல்கள் மோதி மீனவர்கள் உயிரிழப்பதும் படகுகள் உடைந்து மூழ்கி போவதும் தவிர்க்கப்படும் என்று இந்த அமைப்பின் தலைவர் திரு

இளங்கோ இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் கூறியுள்ளார் இவ்வாறு தனிப்பாதை அமைக்க வேண்டும் என தேசிய மீனவர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கோரி வந்ததாகவும் அதை ஏற்று தற்போது மேற்கு கடல் பகுதியில் அரபிக்கடல் கரையில் இருந்து வெகு தூரத்தில் வர்த்தக கப்பல் பயணிக்க தனிப்பாதை அமைக்கப்படும் என தெரிவித்து இருப்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகும் என்று அவர் தமது செய்திக் குறிப்பில் கூறியுள்ளார்

கஜா புயலையடுத்து காரைக்காலுக்கு அறிவிக்கப்பட்ட நீவாரண உதவியை புதுவை அரசு மறுபரிசிலனை செய்து கூடுதலாக வழங்க வேண்டும் என்று அஇஅதிமுக கோரியுள்ளது புதுவையில் அடுத்தாண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்ததை வாக்காளர்கள் சரிப்பார்ப்பதற்கான நடைமுறை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அறிமுகப்படுத்தப்படும் என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கந்தவேலு தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது